எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மருத்துவ தேவைகளுக்கான ஆக்சிஜன் போதிய அளவில் கிடைப்பதை உறுதிப் படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விரிவான முறையில் ஆய்வு மேற்கொண்டார் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தியை அதிகரிக்க மருந்து உற்பத்தியாளர்களை அரசு கேட்டுக்கொண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி துணை நிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் இன்று தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடமாடும் கொரோனா தடுப்பூசி முகாமைத் தொடங்கி வைத்தார் நாட்டில் மருத்துவ தேவைகளுக்கான ஆக்சிஜன் போதிய அளவில் கிடைப்பதை உறுதிப் படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விரிவான முறையில் ஆய்வு மேற்கொண்டார்

இம் மாநிலங்களின் மாவட்ட அளவிலான நிலவரங்களையும் அதிகாரிகள் பிரதமரிடம் எடுத்து கூறினர்

சமாளிப்பதற்கான நாட்டின் ஆக்சிஜன் உற்பத்தி திறன் குறித்தும் இரும்பு உருக்காலைகளிடம் உபரியாக உள்ள ஆக்சிஜன் கையிருப்பு குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது போதிய அளவில் ஆக்சிஜன் கிடைப்பதை உறுதிபடுத்த சம்மந்தப்பட்ட மத்திய அமைச்சகங்களும் மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார் ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிக்கவும் நாடு முழுவதும் ஆக்சிஜன் ஏற்றிச் செல்லும் டேங்கர் லாரிகளின் தடையற்ற நடமாட்டத்தை உறுதி படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் மாநிலங்களுக்கு இடையில் ஆக்சிஜன் ஏற்றிச் செல்லும் டேங்கர் உரிமம் பெறுவதில் லாரிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆக்சிஜன் வாயுவை சிலிண்டர்களில் நிரப்பும் ஆலைகள் உரிய பாதுகாப்புடன் நாள் முழுவதும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் தொழிலக தேவைகளுக்கான ஆக்சிஜன் சிலிண்டர்களை முறையாக சுத்திகரித்த பின்னர் மருத்துவ தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் நைட்ரஜன் மற்றும் ஆர்கான் லாரிகளை ஆக்சிஜன் லாரிகளாக இயக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மருத்துவ தேவைகளுக்கான ஆக்சிஜனை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரிடம் தெரிவித்தனர் கொரோனா பெருந்தொற்றினால் அதிகரித்து வரும் சவால்களை எதிர்கொள்ள அரசு முற்றிலும் தயார் நிலையில் இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் நாட்டில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிற போதிலும் மருத்துவ தேவைகளுக்கான வெண்டிலேட்டர் கருவிகளுக்கு பற்றாக்குறை எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவ உள் கட்டமைப்பு வசதிகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் ரெம்டெசிவிர் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் ரெம்டெசிவிர் மருந்துகளின் உற்பத்தியை அதிகரிக்க மருந்து உற்பத்தியாளர்களை அரசு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார் ரெம்டெசிவிர் மருந்துகளின் கடத்தல் மற்றும் கருப்பு சந்தை விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் மாநில அரசுகளின் அமலாக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

இதற்கிடையே நாட்டில் தினசரி கொரோனா தொற்று தொடர்ந்துஅதிகரித்து வருகிறது

மத்திய அமைச்சகங்களும் அவற்றின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனங்களும் தங்களிடம் உள்ள மருத்துவமனை படுக்கைகளை சம்பந்தப்பட்ட மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் கொரோனா நிர்வாக பணிகளுக்கு வழங்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது கொரோனா நோயாளிகளுக்காக இவ்வாறு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் சிறப்பு பிரிவுகள் பற்றிய விவரங்களை பொதுமக்களுக்கு வெளியிடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தகுதியுள்ள அனைவருக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வரும் நிலையில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தட்டாஞ்சாவடி ஒழுங்குழுறை விற்பனை கூடத்தில் இன்றுநடமாடும் கொரோனா தடுப்பூசி முகாமினை துணை நிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் தொடங்கி வைத்தார் முககவசம் சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகளை வீட்டிலும் வெளியிலும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவசியம் இன்றி குழந்தைகளை வெளியே அனுப்ப வேண்டாம் என்றும் அவர் கூறினார் சுக்கு மிளகு துளசி வேப்பிலை போன்றவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பதால் இயற்கை சார்ந்த உணவு முறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் துணை நிலை ஆளுனரின் ஆலோசகர் டாக்டர் சந்திரமவுளி சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் டி அருண் வேளாண்துறை இயக்குனர் திரு பாலகாந்தி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மற்றும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அருங்காட்சியகங்களை துணை நிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் இன்று பார்வையிட்டார் பொதுமக்களுக்கான பார்வை நேரம் மற்றும் பார்வையாளர் விவரங்களை கேட்டறிந்தார் அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டிருந்த அவர் புகைப்படங்கள் கையெழுத்து பிரதிகள் மற்றும் நூல்களையும் அவர் பார்வையிட்டார் கலை பண்பாட்டுத்துறை செயலர் திரு நெடுங்செழியன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்

புதுச்சேரியில் இருவரும் காரைக்காலில் ஒருவருமாக மூவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தனர்

பருவநிலை மாற்றத்தினால் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பற்றிய தேசிய மதிப்பீட்டு அறிக்கை நாளை வெளியிடப்பட உள்ளது மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பிற்கான சுவிஸ் முகமையுடன் இணைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பங்கேற்புடன் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளது